பங்களிப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெளிவுபடுத்தியுள்ளார்

எடுக்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

எதிர்கொள்கிறது

என்ற கோல்கணக்கில் வெற்றிபெற்றது

எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் திருப்பூர் வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் இக்கோரிக்கை தொடர்பான கடிதத்தை அவர் நேற்று வழங்கினார்

இந்த திட்டப் பணிகளை தொடங்குவதற்கான உரிய அனுமதியை மத்திய அரசு விரைவில் வழங்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்தக் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக நேற்று டிளம்எஸ் வண்ணாரப்பேட்டை இடையிலான மெட்ரோ ரயில் போக்குவரத்தை பிரதமருடன் இணைந்து காணொலிக் காட்சி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

முன்னதாக கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

தங்கமணி கூறியுள்ளார் நேற்று ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் முதலமைச்சர் தலைமையில் இந்தப் பாராட்டு விழா நடைபெறும் என்றார் ஒப்பந்தத் தொழிவாளர்களை பணிநிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தங்கமணி தெரிவித்தார் சுகாதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக உருவெடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து நான்காவது வருடமாக முதன்மை மாநிலமாக தமிழகம் உள்ளது என்றும் அவர் கூறினார் இதில் வெளிப்படைத் தன்மையை மாநில அரசு உறுதி செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உடல் உறுப்பு தானம் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டு வருவதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார் சின்னத்தம்பி யானை விவகாரத்தில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை மாநில அரசு செயல்படுத்தும் என்று வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் கொடைக்கானலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சின்னத்தம்பி யானையை கும்கி யானையாக மாற்ற வேண்டும் என்றும் மாற்றக்கூடாது என்றும் கூறி இருவேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுருப்பதாக தெரிவித்தார் இப்பிரச்சினையில் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி வன விலங்குகள் பாதுகாப்புச் சுட்டத்தின்படி நல்லதொரு முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி எண்ணற்ற திட்டங்களை வழங்கியுள்ளதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் நேற்று வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றார் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவின் இத்தகைய எதிர்மறை அரசியலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னர் அதுகுறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறினார்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

தமிழகத்தில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் திரு முக ஸ்டாலின் கூறினார் மக்கள் விரும்பும் கூட்டணியில் தமாகா இடம் பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜிகேவாசன் கூறியுள்ளார் நேற்று பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு மாநாட்டினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கிரேட்டர் நொய்டாவில் தொடங்கி வைக்கிறார்

குறைந்த செலவில் பாதுகாப்பான எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வது குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார் நேற்று புதுதில்லியில் இத்தொடர்பான உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பருவநிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உலக நாடுகள் கவலை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த பாதிப்புகளை குறைப்பதற்கு கற்றுச் சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் தொழில்நுட்ப பூங்கா நெல்லை மாவட்டத்தை மையமாக மத்திய கொண்டு அமைக்கப்படவுள்ளதாக அதன் இயக்குநர் திரு சஞ்சய் தியாகி கூறியுள்ளார் நெல்லையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறினால் அது அந்நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது

வடகொரியா அமெரிக்கா இடையேயான இரண்டாவது உச்சி மாநாடு ஆசியாவில் உள்ள ஒரு நாட்டில் நடைபெறும் என்று தென்கொரியா கூறியுள்ளது அபுதாபியில் உள்ள நீதிமன்றங்களில் மூன்றாவது அலுவல் மொழியாக ஹிந்தி சேர்க்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் பதுக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் நைஜீரியா மற்றும் பிரேஸில் நாடுகளைச் சேர்ந்த நான்கு பேரை மும்பை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நாடுமுழுவதும் கடந்த ஒரு வாரகாலமாக நடைபெற்று வந்த சாலை பாதுகாப்பு வாரவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது

தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டி தேனி மாவட்டம் ஐயம்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் மரவப்பட்டி ஆகிய இடங்களில் நேற்று ஜல்லிக்கட்டு நடைபெற்றது

நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் அடுத்த ஆட்டம் நாளை லக்னோவில் நடைபெறவுள்ளது தேசிய சீனியர் ஸ்னுக்கர் சாம்பியன் போட்டியில் பங்கஜ் அத்வானி பட்டம் வென்றார் இந்தூரில் நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் லக்ஷ்மண் ராவத்தை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் பூனே கொல்கத்தா அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் ட்ராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா இரண்டு கோல் போட்டன

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கொச்சி அணியை எதிர்கொள்கிறது இங்கிலாந்து லயன்ஸ் இந்தியா ஏ அணிகளுக்கு இடையிவான முதவாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது